குணமடைந்துள்ளதாகமத்தியசுகாதாரஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

நிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

செய்தமனுவினைசென்னையர்நீதிமன்றம் தள்ளுபடிசெய்துள்ளது

தமிழகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி நதிநீர் இணைப்பு தொடர்பாகமத்தியநீர்வளத்துறைஅமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் துடன் இன்றுஆலோசனைநடத்தினார்

உயிரிழப்போர் விகிதம் ஒன்று புள்ளிஒன்பது இரண்டுசதவீதமாககுறைந்துள்ளது

மத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா புதுதில்லியில் உள்ளஎய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவதுஉடல்நிலைசீராகஉள்ளதாகவும் மருத்துவமனையிலிருந்துஅலுவல் பணிகளைஅவர் மேற்கொள்வதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

கட்டமைப்பு முதலீடுகளில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்சும் இணைந்துசெயல்படவாய்ப்புகள் உள்ளதாகமத்தியநிதியமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

இருநாடுகளுக்கு இடையேநீண்டகாலமாகநீடிக்கும் உறவுகள் குறித்துதிருப்திதெரிவித்த இருவரும் பரஸ்பரம் பலனடையும் வகையில் இந்தஉறவைமேலும் வலுப்படுத்தவேண்டியஅவசியத்தைதெரிவித்தனர்

நிர்மலாசீதாராமன் கூறினார்

கோவாஆளுநர் திரு சத்யபால் மாலிக் மாற்றப்பட்டுமேகாலயாஆளுநராகநியமிக்கப்பட்டுள்ளார்

இவர்கள் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து இந்தநியமனம் அமலுக்குவரும் என்றுஅந்தசெய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது

உயிர்காக்கும் சாதனங்களின் உதவியுடன் அவர் சிகிச்சைபெற்றுவருவதாகராணுவமருத்துவமனைதெரிவித்துள்ளது தமிழகமுதலமைச்சர் எடப்பாடிபழனிசாமி நதிநீர் இணைப்பு திரு தொடர்பாகமத்தியநீர்வளத்துறைஅமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் துடன் இன்று ஆலோசனை நடத்தினார்

வாழிகாவேரிதிட்டத்திற்குமத்தியஅரசுநிதியுதவிவழங்க வேண்டும் இந்தக் என்று நடந்தாய் கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தினார் துத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையைமீண்டும் திறக்கஉத்தரவிடக்கோரிவேதாந்தாநிறுவனம் தாக்கல் செய்தமனுவினைசென்னைஉயர்நீதிமன்றம் இன்றுதள்ளுபடிசெய்துள்ளது இந்தவழக்கில் வழங்கியநீதிபதிகள் திருசிவஞானம் பவானிசுப்பராயன் அமர்வு இதற்கான உத்தரவினை அளித்தது

உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுசெய்யும்வரைதீர்ப்பைநிறுத்திவைக்கக்கோரிஆலையின் சார்பில் முறையிடப்பட்டவேண்டுகோளைநீதிபதிகள் ஏற்கமறுத்துவிட்டனர்

உயர்நீதிமன்றத்தின் இந்ததீர்ப்பு வரவேற்கத்தக்கதுஎன்றுமாநிலமீன்வளத்துறைஅமைச்சா் திருஜெயக்குமார் கூறியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலைக்குசீல்வைத்தமாநிலஅரசுமேற்கொண்டநடவடிக்கைசியானதுதான் என்பது இந்ததீர்ப்பின் மூலம் உறுதிசெய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தவழக்குஉச்சநீதிமன்றத்திற்குசென்றாலும் தமிழகஅரசுஉறுதியானவாதங்களைஎடுத்துரைத்து ஸ்டெர்லைட் ஆலையைதிறப்பதற்குஅனுமதிக்காதுஎன்றும் திருஜெயக்குமார் கருத்துதெிவித்துள்ளார் மனிதகுலத்தைகாக்கும் மகத்தானதீர்ப்பு இது என்றுதிமுகதலைவர் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார் உயர்நீதிமன்றத் தீர்ப்பைபல்வேறுஅரசியல் கட்சிகளும் வரவேற்றுகருத்ததெரிவித்துள்ளன குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இந்தியகாவல் பணிஅதிகாரியானதிரு ராகேஷ் அஸ்தானாஎல்லைப் பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநராகநியமிக்கப்பட்டுள்ளார்

அஸ்தானாசிவில் விமானபாதுகாப்புப் பிரிவு தலைமை இயக்குநராகபணியாற்றிவருகிறார் போதைப்பொருள் கட்டுப்பாட்டுபிரிவிள் தலைமை இயக்குநர் பொறுப்பையும் கூடுதலாகஅவர் கவனித்துவருகிறார் சீனாவைச் சேர்ந்தஹூவெய் தொலைத்தொடர்பு நிறுவனம் மீதானதடையை அமெரிக்காநீட்டித்துள்ளது அமெரிக்காவிலிருந்துகம்யூட்டர் தெனால் அந்தநிறவனம் சிப்கள் மற்றம் இதரதொழில்நுட்பங்களைபெறுவதிலிருந்துகட்டுப்பாடுகளைஅதிகரிக்கும் நோக்கில் இந்தஉத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகஅமெரிக்கவர்த்தகத்துறைதெரிவித்துள்ளது

அமெரிக்கதொழில்நுட்பத்திற்குதீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுவதோடு தேசத்தின் பாதுகாப்பிற்கும் வெளியுறவுக் நடந்தகொண்டதால் ஆபத்தானமுறையில் சீனநிறுவனத்தின்மீது இந்தநடவடிக்கைஎடுத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பையும் குடிமக்களின் அந்தரங்க உரிமையையும் பாதுகாக்கும் வகையில் சீனநிறுவனத்தின்மீதுநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅமெரிக்கவெளியுறவுத்துறைஅமைச்சர் மைக் பாம்பியோகருத்துதெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸின் மத்தியப் பகுதியில் இன்றுகாலைசக்திவாய்ந்தநிலநடுக்கம் ஏற்பட்டது

இந்தநிலநடுக்கத்தால் சுனாமிஎச்சரிக்கைஏதுமில்லைஎன்றுஅரசுநிர்வாகம் கூறியுள்ளது உலகில் அதிகமாகநிலநடுக்கங்கள் ஏற்படும் பசிபிக் வளையப் பகுதியில் பிலிப்பைன்ஸ் அமைந்துள்ளதால் அந்நாட்டில் அடிக்கடிநிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன

பூனேமற்றும் அதனைச் சுற்றியுள்ளபகுதிகளில் அடுத்த இரண்டுநாட்களுக்குமிதமானமழைபெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இம்மாநிலத்தில் கிருஷ்ணா வார்னா கொய்னாநதிகளில் வெள்ளம் அபாயகட்டத்தைதாண்டிச் செல்கிறது